இரபிக்கடலில் நிலைகொண்டுள்ளவாயு புயல் அதிதீவிர புயலாகமாறிநாளைகாலைகுஜராத் கரையைகடக்கும் என்றுவானிலைஆய்வு மையம் தெரிவித்தள்ளது

புதுதில்லியில் நடைபெறும் இந்தகூட்டத்தில் அடுத்தஐந்துஆண்டுகளில் அரசுமேற்கொள்ளவிருக்கும் திட்டங்கள் குறித்துவிரிவாகவிவாதிக்கப்படும் பிரதமர் திருநரேந்திரமோடி இக்கூட்டத்தில் உரையாற்றவுள்ளார் சென்றதிங்கட்கிழமைமத்தியஅரசின் அனைத்துதுறைசெயலாளர்களுடன் மேற்கொண்டஆவோசனையின் அடிப்படையில் பிரதமர் இந்தகூட்டத்தில் கலந்துரையாடவுள்ளார் இந்தகூட்டத்திற்குமுன்னதாக அமைச்சரவைக் கூட்டமும் நடைபெறும் என்றுஅரசுசெய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

தேசியகூட்டுறவு இணையம் தமதுகையிருப்பில் வைத்துள்ள இரண்டுலட்சம் டன் துவரம் பருப்பைசந்தையில் விற்பனைக்குஅனுமதிக்குமாறும் அரசுகேட்டுக்கொண்டுள்ளது துவரம்பருப்பின் விலைஉயர்வைதடுக்க இந்தநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகஅரசுகூறியுள்ளது மத்தியஉணவு அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தலைமையில் நடைபெற்றஆய்வுக்கூட்டத்தில் இதற்கானமுடிவு எடுக்கப்பட்டது இக்கூட்டத்தில் உணவு நுகர்வோர் விவகாரங்கள் மற்றம் வர்த்தகம் ஆகியதுறைகளின் மூத்தஅதிகாரிகள் கலந்துகொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅமைச்சர் திருராம்விலாஸ் பாஸ்வான் துவரம்பருப்பு உள்ளிட்ட அனைத்துதானியங்களின் கையிருப்பும் அரசிடம் போதுமானஅளவு உள்ளதுஎன்றுதெரிவித்தார் பருப்பு விலைமற்றும் கையிருப்பு குறித்துணடகங்களில் தவறானதகவல்கள் வெளியிடப்படுவதாகஅவர் குறிப்பிட்டா் அருணாச்சவபிரதேசத்தில் விபத்துக்குள்ளான இந்தியபோர் விமானத்தின் உதிரிப் பாகங்களைமீட்கும் பணிதொடங்கியுள்ளது கடந்தளட்டுநாட்களாகபல்வேறுதரப்பிலுமிருந்துவிமானத்தைதேடும் பணிமேற்கொள்ளப்பட்டதாககிழக்குவிமானப்படையின் தலைவர் ஏர்மார்ஷல் ஆர் டி மாத்தூர் தெரிவித்துள்ளார் ஷில்லாங்கில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் இந்தமுயற்சியில் ஈடுபட்டஅனைவருக்கும் நன்றிதெரிவித்துக் கொண்டார் இந்தியவிமானப்படையின் வீரா்களும் மலையேறும் தன்னார்வலா்களும் விமானபாகங்களைமீட்கும் பணியைமேற்கொண்டுவருவதாகவும் அவர் கூறினார்

இந்த புயல் நாளைஅதிகாலைவெராவலுக்கும் டையூ பகுதிக்கும் இடையேகரையகடக்கக்கூடும் என்றுஅந்தமையம் கூறியுள்ளது புயல் கரையைகடக்கும்போதுகட்ச் தேவ்பூமி துவாரகா போர்பந்தர் ஜுனாகர் டையூ கிர்சோம்நாத் அம்ரேலி பாவ்நகர் ஆகியமாவட்டங்களில் சூறைக்காற்றுவீசுவதுடன் கனமழபெய்யக்கூடும் என்றும் ஆய்வு மையம் கூறியுள்ளது சௌராஷ்டரா தெற்குகுஜராத் தாத்ராநகர்ஹவேலிபகுதிகளில் அடுத்த இரண்டுநாட்களுக்குகனமழைபெய்யக்கூடும் என்றுஎச்சரிக்கப்பட்டுள்ளது

மாநிலபேரிடர் மீட்பு படையினர் ரானுவம் கடற்படைஉள்ளிட்டவையும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன

தொடர்பானமுள்னெச்சரிக்கைநடவடிக்கைகளைமக்களுக்குதெரிவிக்கவிரிவானஏற்பாடுகள் புயல் செய்யப்பட்டுள்ளன குஜராத்தில் கடலோராமாவட்டங்களில் உள்ளபள்ளிகல்லூரிகளுக்கு இன்றும் நாளையும் விடுமுறைஅறிவிக்கப்பட்டுள்ளது மீனவர்கள் கடலுக்குள் செல்லவேண்டாம் என்றுகேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் இதனிடையே புயல் பாதிப்புகளைஎதிர்கொள்வதுமுன்னெச்சிக்கைநடவடிக்கைகளைமேற்கொள்வதுகுறித்துமத்தியஉள்துறைஅமைச்சர் திருஅமித் ஷா நேற்றுஉயரதிகாரிகளுடன் ஆலோசனைநடத்தினார் அடுத்தஐந்தாண்டுகளில் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தஐந்துகோடிமாணவர்களுக்குகல்விட தவித் தொகைவழங்கப்படும் என்றுமத்தியசிறுபான்மையினர் நலத்துறைஅமைச்சர் திருமுக்தார் அபாஸ் நக்விகூறியிருக்கிறார்

பள்ளிகளிலிருந்து இடைநின்றசிறுபான்மையினமாணவிகளுக்குசிறந்தகல்விநிறுவனங்கள் முலம் தொழிற்கல்விவழங்கப்பட்டுவேலைவாய்ப்புக்குஏற்பாடுசெய்யப்படும் என்றுஅவர் தெரிவித்தார் சிறுபான்மையினர் வசிக்கும் பகுதிகளில் பொருளாதாரத்தில் அதிகம் நலிவடைந்தமாணவர்களிடையேகல்விகுறிததுவிழிப்புணர்வைஏற்படுத்தும் வீதிநாடகங்கள் குறும்படங்கள் கலாச்சாரநிகழ்ச்சிகள் உள்ளிட்டவற்றிக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகஅவர் குறிப்பிட்டார்

பல்வேறுமாநிலங்களின் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் நீர் பிரச்சனைகள் குறித்துநேற்றுவிரிவாகஆவோசனைநடத்தியபின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனைத் தெரிவித்தார் உத்தாப் பிரதேசம் பீகார் மேற்குவங்கம் சத்தீஷ்கர் ஜார்க்கண்ட் ஒடிசாபோன்றமாநிலங்களில் குடிநீர் பற்றாக்குறைநிலவுவதாகஅவர் கூறினார் கிடைக்கும் குடிநில் ஐந்துசதவீதத்திற்கும் குறைவானஅளவே தூய்மையானகுடிநிர் கிடைப்பதாகஅவர் தெரிவித்தார்

தண்ணீரைசேமித்தல் விநியோகத்திற்கும் தேவைக்கும் இடையேயான இடைவெளியைகுறைத்தல் ஆகியவற்றிற்குமுன்னுரிமைஅளிக்கப்படும் என்றுஅவர் கூறினார் ஏ டி எம் கள் மூலம் பணம் எடுப்பதுமற்றும் பணபரிமாற்றத்தின் போதுவிதிக்கப்படும் கட்டணங்கள் குறித்துஆய்வு மேற்கொள்வதற்குரிசா்வ் வங்கி ஆறு உறுபபினா்கள் கொண்டகுழுவைஅமைத்துள்ளது இந்திய வங்கிகள் சங்கத்தின் தலைமைசெயல் இயக்குநர் திருவி ஜி கண்ணன் தலைமையில் பாரத ஸ்டேட் வங்கி எச் டி எப் சி டாடாகம்பூனிகேசன்ஸ் பேமண்ட் நிறுவனம் அனைத்து வங்கிகளின் ஏ டி ளம் கூட்டுசம்மேளனம் உள்ளிட்டநிறுவனங்களின் அதிகாரிகள் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர் இந்த குழு அடுத்த இரண்டுமாதங்களில கட்டணம் குறித்தஅறிக்கையைதாக்கல் செய்யும் என்றுரிசாவ் வங்கிகூறியுள்ளது

ஆங்கில இலக்கியத்தில் மிகச்சிறந்த பங்காற்றியதற்காகஅவருக்கு இந்தவிருதுவழங்கப்படுவதாக ஞானபீடஅமைப்பு தெரிவித்துள்ளது மேற்குவங்க முன்னாள் ஆளுநர் திருகோபாலகிருஷ்ண காந்தி இன்று புதுதில்லியல் நடைபெறும் விழாவில் இந்தவிருதைவழங்குகிறார்

சீனவெளியுறவு அமைச்சகத்தின் கொள்கைமற்றும் திட்டமிடுதல் துறையின் தலைமை இயக்குநராகஉள்ளஅவர் பாகிஸ்தானுக்கானசீன தூதராகவும் பணியாற்றியுள்ளார்

டாண்டனில் நடைபெறும் இப்போட்டி இந்தியநேரப்படிமாலை மூன்றுமணிக்குதொடங்குகிறது பங்களாதேஷ் இவங்கை இடையேயானநேற்றையபோட்டிமழைகாரணமாககைவிடப்பட்டது பலத்தமழைகாரணமாகமைதானத்தில் தண்ணீர் தேங்கியதால் ஒருபந்துகூடவீசப்படாமல் ஆட்டம் கைவிடப்பட்டு இரு அணிகளுக்கும் தலாஒரு புள்ளிவழங்கப்பட்டது இன்றபோட்டிநடைபெறவுள்ளடாண்டன் பகுதியிலும் மழழபெய்யக்கூடும் என்றுவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது